தமிழகத்தில் புயல் மற்றும் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மத்தியக் குழுவினர் இரண்டாவதுநாளாக இன்றும் ஆய்வு செய்கின்றனர் மழையினால் பாதிக்கப்பட்டபயிர்களுக்குஉரிய இழப்பீடுவழங்க நடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவேளான்துறைஅமைச்சர் திரு கேபிஅன்பழகன் கூறியுள்ளார் மாநிலத்தில் இறுதியாண்டுமாணவர்களுக்குமட்டும் கல்லூரிகள் இன்றுதிறக்கப்படுகின்றன

நடப்பு மேற்பட்டவிவசாயிகள் பயனடைந்திருப்பதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

உள்துறை இணைச் செயலர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரிதலைமையிலான இந்தக் குழுவினர் இரண்டுகுழுக்களாகப் பிரிந்து பாதிக்கப்பட்டபகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டுவருகின்றனர் சென்ன திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கற்பட்டுஆகியமாவட்டங்களில் நேற்று இந்தக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இன்றுகடலூர் விழுப்புரம் வேலூர் திருப்பத்துர் ஆகியமாவட்டங்களில் பாதிக்கப்பட்டபகுதிகளை இக்குழுவினர் பார்வையிடுகின்றனர் இதனைத் தொடர்ந்து நாளைசென்னைதிரும்பும் மத்தியக் குழுவினர் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமியுடன் ஆலோசனைநடத்தியபின்னர் தில்லிதிரும்புகின்றனர்

இதற்கிடையே மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருகின்றன அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இப்பணிகளைபார்வையிட்டு உதவிகளைவழங்கிவருகின்றனர் மையினால் அதிகமாகபாதிக்கப்பட்டகடலூர் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகளைமேற்கொள்வதற்காகதொழில்துறைஅமைச்சர் சம்பத் மின்துறைஅமைச்சர் திரு திரு தங்கமணிஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போதுசட்டஅமைச்சர் திரு

சண்முகமும் கூடுதலாகநியமிக்கப்பட்டுள்ளார்

திருவாரூர் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஉணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் நேற்றுதிருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

ஜெயக்குமார் கூறியுள்ளார் நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

நேற்றுதருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் மழையினால் பாதிக்கப்பட்டபயிர்களுக்குஉரிய இழப்பீடுவழங்க நடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

இளநிலை முதுநிலைமருத்துவம் மற்றும் மருத்துவசார் கல்லூரிகளும் இன்றுமுதல் திறக்கப்படுகிறது

இதனையொட்டி தமிழகஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ளசெய்தியில் முப்படைவீரர்களின் கொடிநாள் நிதிக்குதாராளமாகநன்கொடைவழங்க வேண்டும் என்றுவேண்டுகோள் விடுத்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளசெய்தியில் முப்படைவீரர்களின் குடும்பத்தினரின் நலனைகாப்பதில் தமிழகஅரசுஉறுதியுடன் இருப்பதாககூறியுள்ளார் இதற்காகசெயல்படுத்தப்பட்டுவரும் திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டுள்ளார் கொடிநாள் நிதிக்குபொதுமக்கள் தாராளமாகநிதியுதவிவழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் நாடுமுவதும் தொடர்ந்தமேற்கொள்ளப்பட்டுவருவதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

மத்தியஅரசுகொண்டுவந்துள்ளவேளாண் சட்டங்களினால் விவசாயிகளுக்குஎந்தபாதிப்பும் இல்லைஎன்றுமாநிலஅமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் நேற்றுஅவர் செய்தியாளர்களிடம் பேசினார் வேளாண் சட்டங்கள் குறித்துளந்தவொருவிவாதத்திற்கும் அஇஅதிமுகவும் தமிழகஅரசும் தயாராக இருப்பதாகஅவர் கூறினார்

இத்தொடர்பாகவிரிவான அறிக்கை ஒன்றைமுதலமைச்சர் வெளியிடவுள்ளதாகவும் திரு பாண்டியராஜன் கூறினார் ஆயுஷ் ஏற்றுமதிமேம்பாட்டுகுழுமத்தைஏற்படுத்தமத்தியஅரசுமுடிவு செய்துள்ளது ஆயுஷ் ஏற்றுமதிக்குஊக்கமளிக்கும் வகையில் இந்தமுடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது

பங்களாதேஷ் பூட்டான் இடையேமுன்னுரிமைஅடிப்படையிலானவர்த்தகஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஜம்முகாஷ்மீரைஷட்டியஎல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்றுமீண்டும் அத்துமீறிதாக்குதல் நடத்தினர் ஆக்ராமெட்ரோரயில் திட்டத்திற்கானகட்டுமானப் பணிகளைபிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றுகாணொலிக் காட்சிவாயிலாகதொடங்கிவைக்கிறார் ஜம்முகாஷ்மீரில் மாவட்டமேம்பாட்டுகுழுக்களுக்கானநான்காம்கட்டதேர்தல் இன்றுநடைபெறுகிறது

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மகளிர் சுயடதவிகுழுக்கள் மற்றும் சாலையோரவியாபாரிகளுக்குகடனுதவிவழங்குவதற்கானசிறப்பு முகாம் நேற்றுநடைபெற்றது

பார்முலா இரண்டுபந்தயத்தில் பட்டம் வென்றமுதலாவது இந்தியர் என்றசாதனையையும் அவர் படைத்தார்